நரேந்திரமோடி வலியுறுத்தி உள்ளார் பாகிஸ்தாள் மண்ணிலிருந்து செயல்படும் பயங்கரவாதிகளின் கட்டமைப்பை முறியடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசை இந்தியாவும் அமெரிக்காவும் வலியறுத்தியுள்ளன

் பிஜேபி தேர்தல் அறிக்கைக்குழு புதுதில்லியில் நேற்று கூடியது காங்கிரஸ் செயற்குழு குஐராத்தில் கூடுகிறது தமிழ்நாட்டில் ஒட்டப்பிடராம் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் மக்களவை தேர்தலுடன் சேர்து வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது வெளிசுவாவில் எஞ்சியுள்ள அமெரிக்க துதரக அதிகாரிகளை திருப்பி அழைத்துக்கொள்வது என்று அமெரிக்கா முடிவு செய்துள்ளது

நரேந்திரமோடி வலியுறுத்தி உள்ளார் துருக்கி அதிபர் திரு தையிப் எர்டோகளிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேச்சு நடத்தினார் அப்போது தீவிரவாதிகள் நடத்திய புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த துருக்கி அதிபர் திரு எர்டோகன் இந்தியாவிற்கு தமது ஆதரவை தெரிவித்தார் இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தாம் பிராத்திப்பதாகவும் அவர் கூறினார் அபுதாபி இளவரசர் திரு ஷேக் முகமது பின் சயீது அல் நஹ்யானுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று தொலைபேசியில் உரையாடினார் இருதரப்பு உறவுகள் வலுவான நிலையில் உள்ளதற்கு இரு தலைவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் இதனை மேலும் வலுப்படுத்து தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலாள ஒத்துழைப்பை மேலும் உறுதிப்படுத்துவது குறித்து இருவரும் வலியுறுத்தினார்கள்

பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியாவுக்கு கவூதி அரேபியா முழு ஆதவு அளிப்பதற்கு சவூதி அரேபியா அரசுக்கு பிரதமர் நன்றி கூறினார் எந்தவித பாரபட்சமின்றி பயங்கரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது என்றும் இந்த சந்திப்பில் உறுதி செய்யப்பட்டது சகவூதி அமைச்ச் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்ச் திருமதி சக்ஷ்மா ஸ்வராஜையும் சந்தித்தாா் தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு சமத்துவமும் நீதியும் கோரி அவருடன் தண்டி யாத்திரையில் ாடுபட்டவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புகழ்மாலை குட்டினார்

தண்டி யாத்திரையின் போது மகாத்மா காந்திக்கு உறுதுணையாக இருந்து முக்கிய பங்களிப்பை செலுத்திய தலைவர் சர்தார் படேல் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த யாத்திரையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் திட்டமிட்டவர் மறைந்த பட்டேல் தான் என்றும் அவரைக்கண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நடுங்கியதால் தண்டி யாத்திரைக்கு முன்னதாகவே அவரை கைது செய்து விட்டது என்றும் அவர் கூறினார் ஆளால் இந்த கெடுபிடிகள் மகாத்மாகாந்தியின் துணிவையோ யாத்திரையையோ தடுக்கவில்லை என்றும் திட்டமிட்டப்படி அவரது யாத்திரை நடந்தது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மகாத்மாகாந்தி தமது போராட்டத்தின் ஒரு பகுதியாக உப்பை கையில் அள்ளி காட்டியதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமா் அதன் நினைவாக அமைந்துள்ள அருங்காட்சியகத்திற்கு மக்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மகாத்மாகாந்தி காட்டிய பாதையில் மத்திய அரசு பயணிக்கிறது என்றும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அவரது வழிகாட்டுதலை பின்பற்றுகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து செயல்படும் பயங்கரவாதிகளின் கட்டமைப்பை முறியடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசை இந்தியாவும் அமெிக்காவும் வலியறுத்தியுள்ளன வாஷிங்டன் சென்றள்ள வெளியுறவுச் செயலாளர் திரு விஜய் கோகலே அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியேவை நேற்று சந்தித்து பேசினார் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பவர்கள் எந்தவகையிலும் உடந்தையாக இருப்பவர்களும் குற்றவாளிகளே என்று இருதரப்பும் ஒப்புக் கொண்டன புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்ததற்காக அமெரிக்காவிற்கு திரு விஜய் கோகலே நன்றி தெரிவித்தார் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான இந்தியாவின் கவலைகளை அமெரிக்கா புரிந்துகொண்டுள்ளதாக திரு மைக் பாம்பியோ அப்போது குறிப்பிட்டார் புல்வாமா தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் நீதியின் முன்னால் நிறுத்துவது என்று இருதரப்பும் முடிவு செய்ததாக அமெிக்க வெளியுறவுத்துறையின் துணை செய்தித் தொடர்பாளர் திரு ராபா்ட் பல்லாடினோ தெரிவித்தாா் புல்வாமாவில் நடந்த தற்கொலைக் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள ஜம்மு ஊஷ்மீர் பகுதி ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தான் வசமுள்ள ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கும் அனைத்து பயங்கரவாத முகாம்களையும் பாகிஸ்தான் அரசு ஒழிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள்

இந்த பயங்கரவாதம் காரணமாக அந்த பகுதி மட்டுமின்றி உலகமே அவதிப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டா் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதையடுத்து நாடு முழுவதும் அனைத்துக்கட்சிகளும் அரசியல் நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கியுள்ளன குறிப்பாக தேர்தல் யுக்தி வகுப்பதில் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன ஆளும் பிஜேபியின் தேர்தல் அறிக்கைக்குழு நேற்று புதுதில்லியில் கூடியது சமூக அரசியல் மற்றும் வெளியுறவு கொள்கை தொடர்பாக பல துணைக்குழுக்களை பிஜேபி அமைத்துள்ளது இதுதவிர தேர்தல் அறிக்கையில் எதனை சேர்க்க வேண்டும் என்பதை மக்கள் விரும்புகிறார்களோ அவற்றை தெரிவிக்கலாம் என்றும் கேட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் செயற்குழுக் கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று நடைபெறுவதையொட்டி கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தியும் இதர மூத்த தலைவர்களும் சுபாமதி ஆசிரமத்தில் மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தினார்கள் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் மாநிலத் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு

அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் கூட்டத்தை நேற்று கூட்டி விவாதித்தார் மேற்குவங்கத்தில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் நடத்தை விதிகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று அந்த மாநில தேர்தல் துறை அறிவுறுத்தியுள்ளது தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு ஆரிஃப் அப்தாப் கொல்கத்தாவில் நேற்று கூட்டம் நடத்தினார் ஆளும் திரிணாமூல் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக இன்று கொல்கத்தாவில் கட்சிக் கூட்டத்தை கூட்டியிருக்கிறது

கேரளாவில் ஆளும் இடது முன்னணி வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது

திமுக நாடாளுமன்ற உறுப்பினா்கள் திரு

இளங்கோவன் திரு திருச்சி சிவா ஆகியோர் இதற்கான மனுவை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துள்ளார் இதே கருத்தை இந்திய கம்பூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளா் திரு முத்தரகனும் வலியுறுத்தியுள்ளார்

முக்கிய தலைவர்களுக்கு பயன்படும் ஹெலிகாப்டர்களை வாங்கியதில் முறைகேடு நடந்தாதக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திரு

சுட்டவிரோத பணக்கடத்தல் குற்றத்தடுப்பு விதியின்கீழ் தில்லி ஹரியானா உத்தரகான்ட் ஆகிய இடங்களில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கப்பிரிவு கூறியிருக்கிறது

ஜெய் ஷே முகமது பயங்கரவாத குழுவின் தலைவர் மசூத் அஸ்கரை ஜி என்று மரியாதையுடன் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி அழைத்திருக்கிறார் என்று சுட்ட அமைச்சன் திரு ரவிசங்கள் பிரசாத் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே பயங்கரவாதிகள் பின்லேடனையும் அஃபீஸ் சையதையும் சாகேஃப் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திக்விஜய் சிங் அழைத்ததாக குறிப்பிட்டு அதேபானியில் திரு ராகுல்காந்தியும் நடந்து கொண்டிருக்கிறார் என்று திரு ரவிசங்கர் பிரசாத் குறை கூறியிருக்கிறார்

ராகுல்காந்தியின் கருத்தை பிஜேபியும் சில ஊடகங்களும் திருத்தி வெளியிட்டுள்ளன என்று காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் சிங் சூரஜ்வாவா குற்றம் சாட்டியுள்ளார் வெளிசுவாவுடனான அமெரிக்க உறவு மேலும் சீர்குலைந்து வருவதையொட்டி வெளிசுவாவில் எஞ்சியுள்ள அமெிக்க தூதரக அதிகாரிகளை திருப்பி அழைத்துக்கொள்வது என்று அமெரிக்கா முடிவு செய்துள்ளது வெளிகவாவுக்கு எதிரான அமெரிக்காவின் கொள்கைப்படி அங்குள்ள துதரக அதிகாரிகள் செயல்பட முடியாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்ச் திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் இதனிடையே வெனிசுலாவை பங்குதாரர்களாக கொண்ட ரஷ்யாவின் வங்கி மீது அமெரிக்கா தளட விதித்துள்ளது வெனிசுவா அதிபா் திரு